அரசுகளுடன் திறந்த மனதுடன் கருத்துக்களை கேட்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

திருப்பித் தரப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதுகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இன்று வழங்கினார்

புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய அரக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரகுகளுடன் திறந்த மனதுடன் கருத்துக்களை கேட்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்று நடைபெற்ற ஆளுநர்கள் மாநாட்டில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசிய அவர் ஏற்கனவே இருந்த கல்விக் கொள்கையில் மிகப் பெரிய மாற்றத்தை புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தும் என்றும் கூறினார் இந்திய இளைஞர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலும் வேலைவாய்ப்பை பெறும் வகையிலும் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மாணவர்கள் பாடங்களை படிப்பவர்களாக மட்டுமல்லாமல் தீவிரமாக சிந்திப்பவர்களாக மாற்றுவதையும் நோக்கமாக புதிய கொள்கை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

உயர் கல்வியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதில் புதிய கல்விக் கொள்கையின் பங்களிப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சூடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் பேசுகையில் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கங்களை எடுத்துரைத்தார் இந்த மாநாட்டில் மாநில ஆளுநர்கள் அனைத்து மாநில கல்வி அமைச்சர்கள் பல்கலைக் கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்வித் துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் ஐந்து மாத இடைவெளிக்குப் பின்னர் நாடுமுழுவதும் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இன்று காலை தொடங்கியது

துர்கா சங்கர் மிஸ்ரா கூறினார்

அதேநேரத்தில் நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவாயில்களும் வெளியேறும் வழிகளும் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நோய்த் தொற்றுக்கான அறிகுறி இல்லாதவர்கள் மட்டுமே ரயில் நிலையத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர் நுழைவாயிலில் உடல் வெப்பம் பரிசோதிக்கப்படுவதோடு கைகளை குத்தமாக கழுவ கிருமி நாசினியும் வழங்கப்படுகிறது சென்னையில் இன்று காலை ஏழு மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன விமான நிலையம் முதல் வண்ணாரப்பேட்டை வரையுள்ள ஒரு வழித்தடத்தில் மட்டும் ரயில் சேவை தொடங்கியுள்ளது இதளை தமிழக தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் இன்று காலை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகள் அனைவரும் பாதுகாப்புடன் பயணம் செய்ய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

முதல்முறையாக லக்னோ ரயில் நிலையத்தில் கிருமி நீக்கம் செய்யப்பட்ட டோக்கன்கள் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இதேபோல் பெங்களூரு ஹைதராபாத் அகமதாபாத் நகரங்களிலும் மெட்ரோ ரயில்கள் இன்று காலை முதல் இயங்கத் தொடங்கின தமிழகத்தில் மாநில அரசு அறிவித்த தளா்வை அடுத்து மாவட்டங்களுக்கு இடையேயான பேருந்து போக்குவரத்தும் மாநிலத்திற்குள்ளான சிறப்பு ரயில் போக்குவரத்தும்தற்போது இயங்கி வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்

மதுரை ரயில் நிலையத்திலிருந்து இன்று நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன

உலக உற்பத்தி மையமாக இந்தியா மாறிவருகிறது என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வாழும் பீகார் மாநிலத்தவர்களிடம் காணொலிக் காட்சி வாயிலாக நேற்று பேசிய அவர் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் உற்பத்தி நிலையங்களை அமைக்க உகந்த சூழல் இருப்பதாக உலக நாடுகள் தற்போது உணர்ந்து வருவதாக கூறினார் அதிநவீன செல்பேசிகளையும் கனிணிகளையும் உற்பத்தி செய்யும் ஆப்பிள் நிறுவனம் தனது உற்பத்தி மையத்தை இந்தியாவுக்கு மாற்றவிருப்பதை அவர் குறிப்பிட்டார் சீனாவிலிருந்து மட்டும் ஆப்பிள் நிறுவனம் ஏழு ஆலைகளை இந்தியாவுக்கு மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்கனவே சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை தொடங்கி நடத்தி வருவதாகவும் அதை மேலும் விரிவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்தபோது

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத் தொகையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்

மாவட்டந்தோறும் அமைச்சர்கள் மற்றும் ஆட்சியர்கள் நல்லாசிரியர் விருதுகளை வழங்குகின்றனர்

ஊரடங்கு காலத்தில் விமானத்தில் பயணிக்க டிக்கெட் வாங்கியவர்களுக்கு முழுக்கட்டணமும் திருப்பித் தரப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது